எடப்பாடி

திருவள்ளுர் மாவட்டத்தில் நெகிழி பூங்கா அமைக்கப்படும் என்று மத்திய உரம் ரசாயனத்துறை அமைச்சர் திரு

எடப்பாடி

சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்திற்கு பின்னர் இப்பிரச்சனையை எழுப்பிய எதிர்க்கட்சி தலைவா் திரு

க ஸ்டாலின் சென்னை போன்ற பெருநகரங்களின் பறநகர் பகுதிகளிலும் மாவட்ட தலைநகரங்களுக்கு வெளியேயும் கொரோனா வைரஸ் தொடர்பான தவிமைப்படுத்தும் மையங்களை அமைத்து கண்காணிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார்

காங்கிரஸ் சட்டமன்ற தலைவர் திரு

ராமசாமி நடப்பு நிலையை கருத்தில் கொண்டு சட்டப்பேரவை கூட்டத்தை ஒத்திவைக்கலாம் என்று ஆலோசனை தெரிவித்தார்

இதுதொடர்பாக விரிவாக விளக்கம் அளித்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

எடப்பாடி

துரைமுருகன் இரு இடங்களில் நேற்று நாட்டு வெடிகுண்டுகள் வீசப்பட்டிருப்பதாகவும் இத்தகைய செயல்களை இரும்புக்கரம் கொண்டு முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்றும் கூறினார் அதற்கு பதில் அளித்த முதலமைச்சர் அமைச்சர் திரு

வீரமணியின் உறவினர் வீட்டில் வெடிகுண்டு வீசப்படவில்லை என்றும் அங்கு ஒரு சிறிய தீவிபத்து மட்டுமே ஏற்பட்டதாகவும் குறிப்பிட்டார் கேள்விட நோம் சென்னையில் தாம்பரம் பெரம்பூர் மின்கோட்டங்களில் மின் கம்பிகளை புதைவட கம்பிகளாக மாற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக மாநில மீன்துறை அமைச்சர் திரு

மின்வாரியத்தின் தாம்பரம் செயற்பொறியாளர் அலுவலகத்தை இரண்டாக பிரித்து பல்லாவரத்தில் புதிய பிரிவு ஏற்படுத்தப்படும் என்று அவர் உறுதி அளித்தார்

செல்லூர் கே

கல்வி வள்ளல் பச்சையப்பாவிற்கு மணிமண்டபம் அமைத்து அவரது பிறந்தநாளை அரசு விழாவாக கொண்டாடுவது பற்றி பரிசீலிக்கப்படும் என்று மாநில செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு

செங்கோட்டையன் தெரிவித்தார்

அப்போது குறுக்கிட்ட அவை முன்னவர் திரு

தனபால் சர்ச்சைக்குரிய அவரது பேச்சை அவைக் குறிப்பிலிருந்து நீக்கினார்

புதுதில்லியில் இன்று நடைபெற்ற பிஜேபி நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் இந்நோய்த் தொற்று குறித்து மக்களிடையே அதிக விழிப்புண்வை ஏற்படுத்தியதற்காக அனைத்து ஊடகங்களையும் அவர் பாராட்டினார் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர்

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு

பொருளாதார மந்தநிலை காரணமாக வேலை இழந்தவர்களின் நலனுக்காக ஒருங்கிணைந்த திட்டம் அறிவிக்க வேண்டும் என்று திமுக வின் திரு

வேலை இழந்தோரின் கடனுக்கான வட்டியை ரத்து செய்ய வேண்டும் என்று கேரள காங்கிரஸ் மானி கட்சி உறுப்பினர் திரு

மானி கேட்டுக்கொண்டார்

மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் ஆட்சி மொழி தொடர்பான கேள்விக்கு பதில் அளித்த போது இதுதொடர்பான் துணைக் கேள்விக்கு அனுமதி வழங்காததற்கு திமுக உறுப்பினர் திரு

பாலு கண்டனம் தெரிவித்தார்

இருப்பினும் அவைத்தலைவர் துணைக்கேள்விக்கு அனுமதி வழங்காமல் அடுத்த கேள்வி எழுப்ப கேட்டுக்கொண்டதையடுத்து திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளியேறின் மக்களவை சதானந்தடகவுடா தமிழகம் திருவள்ளுர் மாவட்டத்தில் நெகிழி பூங்கா அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக மத்திய உரம் ரசாயனத்துறை அமைச்சர் திரு

சந்திரசூட் தலைமையிலான அம்வு இன்று வெளியிட்டுள்ள உத்தரவில் பாலின பாகுபாடு இன்றி கப்பல்படையில் அதிகாரி பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது

கமல்நாத் தலைமையிலான காங்கிரஸ் அரசு பெரும்பான்மையை நிருபிக்க கோரி முன்னாள் முதலமைச்சர் திரு சிவராஜ்சிங் சவுகான் தாக்கல் செய்த மனுமீது நாளைக்குள் பதில் உஅளிக்க உச்சநீதிமன்றம் மத்திய பிரதேச மாநில அரசிற்கு உத்தரவிட்டுள்ளது

ஈரோடு மாவட்டத்தில் கொரோனா நோய் தடுப்பு நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆட்சித்தலைவர் திரு

ஈரோடு ரயில் நிலையத்தில் பிற மாநில ரயில்களை கிருமி நாசினி தெளித்து தூய்மைப்படுத்தும் பணிகளையும் ஆட்சித்தலைவர் ஆய்வு செய்தார்